பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

நவராத்திரி விழாவின் ஒன்பதாவது நாளான இன்று ஆயூத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது

டென்மார்க் ஓப்பன் பேட்மிட்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய்னா நேவால் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

இதுதொடர்பாக புதுதில்லியில் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஆதார் அட்டைகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள அலைபேசி இணைப்புகள் ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிடவில்லை என தெளிவுபடுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப சிம்கார்டு வழங்குவதற்கு அலைப்பேசி செயலி உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதுதொடர்பாக பெட்ரோலியப் பொருட்களின் கையிருப்பு அதிகரிப்பதற்கு தனியார் துறையுடன் இணைந்து திட்டம் வகுத்து வருவதாக கூறினார்

இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை செயலர் டாக்டர்

தலைவர் திரு பிரதீப் சின்ஹா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

சிலைக்கு அருகில் வல்லபபாய் பட்டேலின் வரலாறு குறித்த அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது சிலை திறப்பு விழாவிற்கு குஜராத் அமைச்சரவை தமிழக முதலமைச்சா திரு

எடப்பாடி பழனிச்சாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளது

உலக மாற்றத்திற்கான பங்குதாரர்கள் என்பதை கருப்பொருளாக கொண்டு நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டில் வர்த்தகம் முதலீடு நிலையான வளர்ச்சி பருவமாற்றம் தீவிரவாதம் கடல்சார் பாதுகாப்பு சைபர் குற்றங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது

மாநாட்டின் ஒருபகுதியாக திரு வெங்கய்ய நாயுடு இன்று அந்நாட்டு அரசர் பிலிப்பி யுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து பிரஸல்சில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு அவர் மரியாதை செலுத்துகிறார் புலம் பெயர்ந்து வாழும் இந்தியர்களுடன் திரு வெங்கய்ய நாயுடு ஆன்ட்வர்ப்பில் உள்ள ஜெயின் கலாச்சார மையத்தையும் பார்வையிட உள்ளார்

இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசும் அவர் யாழ்ப்பாணத்தில் இந்திய நிதி உதவியுடன் கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு திட்டம் குறித்து ஆலோசிக்க உள்ளார் இந்த ஆலோசனையில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளன்

உழைக்கும் மக்கள் செய்யும் தொழிலை தெய்வமென மதித்து தொழிலுக்கு பயன்படுத்தும் கருவிகளையும் இயந்திரங்களையும் தூய்மை செய்து தொழில்வளம் மென்மேலும் சிறக்க வணங்கி வருகின்றனர் வீடுகள் வணிக நிறுவனங்கள் கடைகளில் வண்ணக் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன வீடுகளில் குழந்தைகளின் கல்வி சிறக்க பாட புத்தகங்களையும் எழுதுகோல்களையும் பூஜையில் வைத்து பொரிகடலை சுண்டல் பழங்கள் வைத்து படைத்து கலைவாணி சரஸ்வதியை வணங்கி வருகின்றனர் பூஜை பொருட்கள் மற்றும் இனிப்புகளின் விற்பனையும் அமோகமாக நடைபெற்று வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்

வெற்றித் திருநாளாக கொண்டாடப்படும் இந்நாளில் கலை கல்வி தொழில் தொடங்குவது ஐதீகமாகும் குழந்தைகளுக்கு எழுத்தறிவிக்கும் வித்யாரம்பம் நிகழ்ச்சிகள் அனைத்துக் கோவில்களிலும் நடைபெறும் கூத்தனூர் சரஸ்வதி கோவில் திருச்சி உத்தமர் கோவில் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் உள்ளிட்ட கோவில்களில் நாளை வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெறும் இதனையடுத்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் எல்

மற்றும் ஒன்றாம் வகுப்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் மும்பையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர் நேரடியாக விண்ணப்பங்களை வரும் திங்கட்கிழமை முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்றார் இதன்மூலம் அடுத்த ஆண்டிற்கான ஹஜ் நடைமுறைகள் முன்னதாகவே தொடங்கப்படுவதால் இந்திய சௌதிஅரேபிய அரசுகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாட்டு பணிகளுக்கு போதுமான காலஅவகாசம் கிடைக்கும் என்றார்

தற்போது பொன்மலை முதல் சோளகம்பட்டி வரையிலான பாதையில் மின்மயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இது திருச்சி காரைக்கால் இரயில் பாதை விரிவாக்க பணிகளின் ஒரு அம்சமாக திகழும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மேலும் தனிநபர் கடன் குழு கடன் வழங்கப்படுவதோடு தொழில் முனைவோருக்கான பயிற்சியும் வழங்கப்படும் என்றார்

இன்றிரவு நடைபெறும் முதல்நாள் ஆட்டங்களில் இந்தியா ஒமனையும் மலேசியா ஜப்பானையும் எதிர்கொள்கிறது